சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

வேண்டும் என மாநில சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நடைபெறுகிறது

நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பங்களாதேஷ் விடுதலை போரின் போது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் வீரர்களின் தியாகம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை என்றென்றும் நிலைத்துநிற்க செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அரசு முறை பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ள பிரதமர் டாக்காவில் அந்நாட்டின் தேசிய நாள் விழாவில் கலந்தகொன்டு பேசுகையில் இந்திப ரானுவமும் பங்களாதேஷ் ரானுவமும் சகோதரா்களாக இப்போரில் இணைந்து செயல்பட்டதாக குறிப்பிட்டாா்

மோடி இந்த விருதை இந்திய மக்களின் சார்பில் வழங்குவதில் பெருமிதம் கொள்வதாக கூறினார் பங்களாதேஷ் சுதந்திர திருநாளையொட்டி அறிவியல் தொழில்நட்ப ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இந்திய அரசின் சார்பில் கல்வி உதவித்தொகையையும் பிரதமர் வழங்கினார் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பதுறை ஆண்டுதோறும் பங்களாதேஷ் மாணவா்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகிறது

அன்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை அடிப்படையில் பங்களாதேஷ் உடனான நல்லுநவு மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாகவும் குறிப்பிட்டார் பங்களாதேஷின் வளர்ச்சி பயனத்திற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

மக்களிடையே தடுப்பூசி தொடர்பான சந்தேகங்களை போக்கும் வகையில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிக நபர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்னன நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

தொற்றை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் அதேசமயத்தில் அனைவரும் தடுப்பூசி போடவேண்டியது அவசியம் என்று கேட்டுக்கொண்டார் பொதுஇடங்களில் மக்கள் தற்னாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு உதவவேண்டும் என்றார்

நோய்த்தொற்று பரவலுக்கான காரணங்கள் குறித்து அரசுக்கு தெரிவிப்பதுடன் அதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் வழங்க உள்ளனா்

சிங் தலைமயிலான குழுவினர் சத்தீஸ்கில் தங்களது பணிகளை மேற்கொள்ள உள்ளனர்

பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பணிகளை மேற்கொள்ளுமாறு இந்த இரன்டு மருத்துவ நிபுணர் குமுவினரும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

பிரகாஷ் ஜவ்டேக் தெரிவித்துள்ளார்

பிரதமா் திரு நரேந்திரமோடியின் துய்மை காற்று மற்றும் துய்மை பாரத இயக்கம் குறித்த தொலைநோக்கு பார்வையை தேசிய மாநில மற்றம் குறிப்பிட்ட பகுதிகளில் நனவாக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

அவசியத்தை எடுத்துரைத்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பி உள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் மேற்குவாய்கம் அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைத்தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறகிறது

ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தேர்தல் பத்திரங்களை விற்க தளட விதிக்கவேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்ஏ

எனவே தற்காலிகமாக இதனை நிறுத்தி வைப்பதற்கு தேவையில்லை என்றும் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்த நள்கொடகள் தொடர்பான விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் ரகசியமாக சமர்ப்பிக்கவேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

ஐதராபாதில் சர்தார் வல்லபாய் படேல் தேசிய காவல்துறை அகாடமியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் சென்னை தஐடியில் உள்ள தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் தேர்தல் ஆணையம் இணைந்து இதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து வருவதாக கூறினார் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் மாவட்ட அளவிலான அதினரிகளுக்கு அரசியல் தலையீடுகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார்

கே எல் ராகுல் சிறப்பாக விளையாடி சதமடித்தார்